வீரமரணமடைந்தனர்

வகையில்மேட்டுர் அணையிலிருந்துதண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது

அந்நாட்டல் நடைபெறவிருந்தபொதுத்தேர்தல் ஒருமாதத்திற்குஒத்திவைக்கப்பட்டுளளது

மேற்குவங்க மாநிலத்தில் ஆளும் திரிணாமூல் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்றஉறுப்பினர் திரு

அவரதுமறைவுக்குமுதலமைச்சர் செல்விமம்தாபானர்ஜி இரங்கல் தெரிவித்துள்ளார்

ஜம்முகாஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்குஉட்பட்டபாரமுல்லாமாவட்டத்தில் இன்றுகாலைதீவிரவாதிகள் நடத்தியதாக்குதலில் மத்தியரிசர்வ் காவல் படைவீரர்கள் இருவரும் காவல்துறையைச் சேர்ந்தஒருவரும் வீரமரணம் அடைந்தனர் பாதுகாப்புப் படையினர் கூட்டாகரோந்துப் பணியில் ஈடுபட்டிருந்தபோது இந்ததாக்குதல் நடைபெற்றதாகசெய்திகள் தெரிவிக்கின்றன

தாக்குதல் படையினர் ஈடுபட்டுள்ளனர் பிரதமர் திரு

இந்நிகழ்ச்சிகுறித்துத் தங்களதுகருத்துக்களைஅனுப்புமாறுஅவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

தொடருக்காக கூட்டத் இருஅவைகளையும் பயன்படுத்தமாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கையநாயுடுவும் மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்லாவும் முடிவு செய்துள்ளனர் இந்தவார இறுதிக்குள் இதற்கானஏற்பாடுகள் அனைத்தையும் முடிக்குமாறுநாடாளுமன்றசெயலகத்தைதிரு வெங்கையநாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார்

பீகாரில் திரு வாலுபிரசாத் தலைமையிலான ராஷ்ட்ரீய ஜனதாதள் கட்சியிலிருந்துநீக்கப்பட்டுள்ள மூன்றுசட்டமன்றஉறுப்பினர்கள் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தலைம்பிலானஆளும் ஐக்கிய ஐனதாதள் கட்சியில் இணையப்போவதாககூறியுள்ளனர்

இந்நிலையில் ஐக்கிய ஐனதாதள் கட்சியிலிருந்துநீக்கப்பட்டுள்ள மூத்ததலைவர்களில் ஒருவரானதிரு ஷியாம் ராஜக் விரைவில் தாம் ராஷ்ட்ரீய ஜனதாதள் கட்சியில் இணையவுள்ளதாகபட்னாவில் செய்தியாளர்களிடம் கூறினார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தலைமையிலானஅமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளபெரும்பாலோர் அதிருப்தியில் இருப்பதாகவும் அவர் கூறினார் விரைவில் மேலும் பலஅமைச்சர்களும் ராஷ்ட்ரீய ஜனதாதள் கட்சியில் இணைவார்கள் என்றும் அவர் கூறினார் பீகார் சட்டமன்றத் தேர்தல் வரும் அக்டோபர் அல்லதுநவம்பர் மாதம் நடைபெறவுள்ளது

தொடர்ந்துஅவர் உயிர்காக்கும் மருத்துவசாதனங்களின் உதவியுடன் சிகிச்சைபெற்றுவருகிறார் அவரதுஉடல்நிலையைமருத்துவர்கள் தீவிரமாககண்காணித்துவருகிறார்கள்

அரசியல் கட்சிகள் தங்களதுபிரச்சாரத்தைதிட்டமிடும் வகையில் புதியதேதிஅறிவிக்கப்பட்டுள்ளதாககாணொலிவாயிலாகசெய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் கூறினார்

உள்ளூர் அளவில் இந்நோய்த் தொற்றுபரவவில்லைஎன்பதும் வெளிநாடுகளிலிருந்து புதிதாகநோய்த் தொற்றுஉருவாகியிருப்பதாகவும் அந்நாட்டுசுகாதாரத்துறைதெரிவித்துள்ளது மகாராஷ்டிராமாநிலம் புனேயில் அதிகனமழைபெய்யவாய்ப்பு உள்ளதாகஅம்மாநிலவாளிலைஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கைவிடுத்துள்ளது

சாலைமற்றும் ரயில் போக்குவரத்துபல இடங்களில் தடைபட்டதாகசெய்திகள் தெரிவிக்கின்றன பல ஆறுகளில் வெள்ளப்பெருக்குஏற்பட்டுள்ளதால் அவற்றின் கரையோரங்களில் உள்ளசிலகிராமங்களில் வெள்ளம் புகுந்துள்ளது சுக்மாமற்றும் பஸ்டர் பகுதியின் பலமாவட்டங்களில் பிஜப்பூர் கனமழையால் வெள்ளநிலைமோசமடைந்துள்ளது இதில் சிலபகுதிகள் மாவட்டதலைநகரங்களிலிருந்துதுண்டிக்கப்பட்டுள்ளன